குடியரசு தின கொண்டாடங்களின் நிறைவாக ரானுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது ம் மத்திய பல்கலைக்கழகங்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் படிகள் மற்றும்சிறப்பு படிகளை திருத்தி அமைத்து உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் உள்ள தல்கோத்ரா மைதானத்தில் நடைபெறவுள்ளது

தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உள்ள மன அழுத்தத்தை போக்கும் வகையில் இந்த உரையாடல் நடைபெறவுள்ளது முதல் முறையாக நாட்டிலுள்ள மாணவர்கள் மட்டுமின்றி ரஷ்யா நைஜீரியா ஈரான் நேபாளம் தோஹா குவைத் சவுதி அரேபியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் வசிக்கும் மாணவர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூர்தர்ஷனிலும் நேரடி ஜலிபரப்பு செய்யப்படுகிறது நாட்டிலுள்ள அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளிலும் இந்நிகழக்சியை ஒலிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமைதியை வலியுறுத்தும் நாடாக இருப்பினும் தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா ஒருபோதும் தயங்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் குடியரசு தினத்தையொட்டிய தேசிய மாணவர் படை முகாமின் நிறைவு நாளான நேற்று புதுதில்லியில் பேசிய அவர் நாட்டின் எதிரிகளுக்கு நமது ராணுவம் உரிய பதிவடி கொடுத்ததாக கூறினார் பெண்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறினார் குடியரசு தின கொண்டாடங்களின் நிறைவாக ரானுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது புதுதில்லி விஜய் சவுக்கில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ரானுவம் கடற்படை விமானப் படை மற்றும் மத்திய மாநில ஆயுதப்படையினரின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

இந்திய கடற்படை மற்றும் விமான படையினரின் பேன்ட் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து அதன் தலைஎம செயல் அதிகாரிகளுடன் மத்திய நிதியமைச்சர் திரு பியூஸ்கோயல் நேற்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட மறுமுதலீடு சீர்த்திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு பொதுத்துறை வங்கிகளின் தற்போதுள்ள நிதி நிலைமை குறித்து ஆலோசிக்கப்பட்டது வங்கிகள் நீடித்த வளர்ச்சியை அடைவதையும் தொழில்முனைவோருக்கு உரிய சேவைகளை அளிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று இக்கூட்டத்தில் திரு பியூஸ்கோயல் வலிபுறுத்தியதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுமார் இருபதாயிரம் கிலோ மீட்டர் தூரம் சைக்கிளில் பயணித்து பாதுகாப்பாளதை உண்ண வேண்டும் உடல் நலத்திற்கு ஏற்றதை உண்ண வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி வலியுறுத்தப்பட்டது சர்வதேச நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி கேந்திரமாக இந்தியா தற்போது விளங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார்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

மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியின் பணிபுரியும் ஆசிரியர்கள் பதிவாளர்கள் நிதி பிரிவு ஊழியர்கள் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் படிகளை திருத்தி அமைத்து உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

இதன்படி

இந்திய தரப்பில் சிந்து நதி ஆணையர் திரு பிரதீப் குமார் சக்சேனா தலைமையிலும் பாகிஸ்தான் தரப்பில் அந்நாட்டு சிந்து நதி ஆணையர் திரு சையத் முகமது மெஹர் அலி ஷா தலைமையிலும் பிரதிநிதிகள் குழு ஆய்வு செய்ய உள்ளனர் அசாம் மாநிலத்தில் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிரான பல்வேறு கட்சிகளின் கூட்டம் குவஹாத்தில் இன்று நடைபெறவுள்ளது இக்கூட்டத்திற்கு அசாம் கன பரிஷத் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது இதில் மேகாலபா மற்றும் மிசோராம் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதற்கிடையே மாநிலங்களவையில் இம்மசோதாவை எதிர்கவுள்ளதாக ஐக்கிய அறிவித்துள்ளது பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளைச் சேர்ந்த சிறுபாண்மை மக்களுக்கு குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருமானத்திட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஏமாற்றுவேலை என மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாக்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டாலும் மக்கள் அதனை நம்பமாட்டார்கள் என்றார் ஏழை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ராகுல் வெளியிட்டிருப்பதாகக் கூறிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலாள மத்திய அரசு ஏழைகளுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் கூறினார் நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் அந்தந்தப் பகுதியில் பிரசித்திபெற்ற பிளைபொருட்கள் மற்றும் கைவினைப்பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கப்படும் என விமானப்போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியிருக்கிறார் புவியியல் குறியீட்டு அங்காடி என்ற பெயரிலான இந்த அங்காடியின் முதல் கிளையை கோவா தலைநகர் பனாஜி விமான நிலையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் இதபோன்ற பொருட்களை விற்பளை செய்வதன் மூலம் உள்ளுர் கைவினைஞர்களின் திறன் வெளிப்படுவதுடன் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களும் பிரபலமடைய வாய்ப்பு ஏற்படும் என்றும் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தட்பவெப்பநிலை சீரடைந்தால் சாலைகளின் நிலைமையைப் பொறுத்து ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று வாகனப்போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிப்பாதையாக மட்டும் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்றும் எதிர்த்திசையில் ஒரு ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகர் வரும் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று ஜம்முவிலிருந்து எரிபொருள் டேங்கர் லாரிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை எடுத்துச்செல்லும் கனரக வாகனங்களும் பயனியர் வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டதை அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார்